கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் வேளாண் துறை தொடர்பான மூன்று சட்டங்கள் ஒருபோதும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் மினி கிளினிக்குகளை இன்று தொடங்கி வைக்கிறார்

இருப்பதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் கூறியுள்ளார் ஜஎஸ்எல் கால்பந்கப் போட்டயில் ன்றைகராபாத் அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது

புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்த நினைவிடத்தில் உள்ள அணையா ஜோதியிலிருந்து பொன்விழா வெற்றிக்கான ஜோதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றி வைக்க உள்ளார்

பொன் விழா வெற்றி ஆண்டை முன்னிட்டு அந்தப் போரில் பங்கு பெற்றவர்கள் பாராட்டப்பட உள்ளனர் கருத்தரங்குகள் கண்காட்சிகள் ராணுவ இன்னிசை நிகழ்ச்சிகள் திரைப்பட விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடமிருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைநகரில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அமைப்புகளுடன் அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி பிரச்னையை முடிவுக்குக் கொண்டு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இந்நிலையில் நேற்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாரதிய விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரை சந்தித்துப் பேசினர் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலை வழங்குவது என்பது அரசின் நிர்வாக முடிவு என்றும் அது தொடரும் என்றும் அவர்களிடம் திரு தோமர் உறுதியளித்தார் விவசாயிகளின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட வேளாண் துறை சட்டங்கள் ஒருபோதும் திரும்பப் பெறப்பட மாட்டாது என்றம் அவர் கூறினார்

காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி மாதம் முன்கூட்டியே தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் மினி கிளினிக்குகளை இன்று தொடங்கி வைக்கிறார் ஐந்தநாள் பயணமாக இன்று சேலம் செல்லும் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வாரம் மேலும் ஒரு தடுப்பூசியை பரிசோதிக்க மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனுமதி அளித்துள்ளதாகக் கூறினார் மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவியுடன் ஜெனோவா நிறுவனம் இந்த தடுப்பூசியை தயாரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மற்ற தடுப்பூசிகளைவிட இந்த தடுப்பூசியை வழக்கமான குளிர்சாதன பெட்டியில் வைத்து பராமரிக்க முடியும் என்று அவர் கூறினார்

இத்தொடர்பாக பல்கலைக்கழக தேர்வுக் கட்டுப்பாட்டு அதிகாரி அனைத்து உறுப்பு கல்லூரிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் தேர்வு எழுத கட்டணம் செலுத்தியுள்ள மாணவர்கள் அனைவரும் இந்தத் தேர்வை எழுத அனுமதிக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பெரிய ஏரியில் ஏற்பட்ட கசிவு தடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர் ஆகியோர் நெல்லூர் பேட்டைக்கு விரைந்து சென்று தடுப்புப் பணிகளை தரிதப்படுத்தினர்

இந்த ஏரியை பொதுப்பணித்துறை தீயணைப்புத் துறை மற்றும் வருவாய்த் துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் குற்றச் செயல்களைத் தடுக்க பத்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல்துறைக் கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அருகே மணவாளன் நகரில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக் கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது

மதத்தின் பெயரால் நடைபெறும் வன்முறைகளை பங்களாதேஷ் சகித்துக் கொள்ளாது என்று அந்நாட்டின் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி முரளிதரன் இரண்டுநாள் பயணமாக இன்று ஒமன் செல்கிறார் புதுதில்லி வந்துள்ள பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டோம்னிக் ராப் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து வர்த்தகம் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் மேற்கு வங்க மாநிலத்தில் வரும் சுட்டப்பேரவைத் தேர்தலை பாரபட்சமின்றி நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி தலைவர்கள் புதுதில்லியில் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவிடம் வலியுறுத்தினர் அஞ்சல் துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் மேகதூத் விருது சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த அஞ்சல் துறை அதிகாரிகள் திரு எம் டி ப்ரீநிவாஸன் திரு வி எம் சக்திவேல் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் தூய்மை பாரதம் குறித்த விழிப்புணர்வு வாரம் கடைப்பிடிக்கப்படுவதை முன்னிட்டு இன்று முதல் ஒருவாரம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுப்பிக்கப்பட்ட பிரதமர் பயிர்க் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு நாமக்கல் மாவட்ட விவசாயிகளை ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் கோவாவில் நடைபெறும் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஹைதராபாத் அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி எஃப்சி கோவா அணியை எதிர்கொள்கிறது